முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி புயல் மழையால் பாதிக்கப்பட்ட நாகை திருவாரூர் மாவட்டங்களை இன்றுகாலை பார்வையிட்டார்

புதிய வேளாண் சட்ட நன்மைகள் குறித்த நடைமுறை விளக்கத்தை பல விவசாயிகள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மணிமுத்தாறு அணை பிசான பருவ சாகுபடிக்காக இன்று திறக்கப்பட்டது

பிரதமர் திரு

எடப்பாடி கே பழனிசாமி புயல் மழையால் பாதிக்கப்பட்ட நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

முதலமைச்சரிடம் அப்போது விவசாயிகள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன்

மணியன் திரு

வேலுமணி டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

உதயகுமார் வாய்ஸ் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களில் உள்ள நன்மைகள் குறித்த நடைமுறை விளக்கத்தை பல விவசாயிகள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மானாவாரி விவசாயிகள் அனைவரும் பயிர்காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்ய சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் தொடா்ந்து கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவா் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மேலும் பல கட்சிகள் அஇஅதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டார்

சண்முகம் திரு தங்கமணி ஆகியோர் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

ராஜலட்சுமி இன்று திறந்துவைத்தார்

நடராஜன் தமிழகத்தில் மகளிர் நலனை குறிக்கோளாக கொண்டு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

திருச்சியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்

வளர்மதி பேசுகையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின பிரிவினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் திருச்சி மாவட்டம் முன்னோடியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு உடனிருந்தார்

ஆத்ம நிர்பார் தன்னிறைவு திட்டத்தின் மூலம் அமைக்கப்படும் இவவளாகம் சுதந்திரத்திற்கு பின்னர் முதன்முறையாக பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது

பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கி நவீனமுறையில் கட்டப்பட உள்ள இந்த நாடாளுமன்றத்தில் மக்களவையும் மாநிலங்களவையும் தற்போது உள்ளதை காட்டிலும் பெரிய அளவில் அமைக்கப்படுகின்றன நம்நாட்டின் கலாச்சாரம் பல்வேறு மாநிலங்களின் கலை கைவேலைப்பாடுகள் ஜவுளி நுட்பங்கள் கட்டிடவியல் போன்ற அனைத்து அம்சங்களின் கலவையாக இந்நாடாளுமன்றம் கட்டப்படுகிறது உள்ள இந்த புதிய கட்டிடத்தில் கற்றுச்சூழல் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பொருளாதார மறு சீரமைப்பு போன்றவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுகிறது

இரு நாடுகளின் ராணுவ தலைமை தளபதி பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விரிவான ஆலோசனையில் அவர் ஈடுபடுகிறார் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்டில் மூத்த ராணுவ அதிகாரிகளை சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார்

இவ்விரு நாடுகளுக்கு இந்திய ராணுவ தலைமை தளபதி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது இதுவே முதல்முறை என்பது குறிப்பிடத்தக்கது

வானிலை வடகிழக்கு பருவகாற்று காரணமாக இன்று தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது